இந்த போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கும்

இம்மாநிலத்தில் உள்ளார்ந்த வளர்ச்சி அமையவேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கான்கர் என்ற இடத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை குறை கூறினார் ராஜ்நந்தன் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் காங்கிரஸ் தலைவர் உரையாற்றுகிறார் டோங்கர் என்ற இடத்தில் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் திரு ராகுல்காந்தி வெளியிடவுள்ளார் சத்தீஷ்கர் மாநில சட்டப்பேரவைத்தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை மாலை முடிவடைகிறது

பெரும்பாலான தொகுதிகள் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவை என்பது குறிப்பிடத்தக்கது மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசிநாளாகும்

தேசிய ஜனநாயகக்கூட்டனி அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி போராடுவதை பிஜேபி கடுமையாக விமர்சித்துள்ளது புதுதில்லியில் இன்று பிஜேபி செய்தித்தொடர்பாளர் திரு சம்பீத் பத்ரா செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் கட்சி மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டே போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் கூறினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரம் சீரமைக்கப்பட்டு எதிர்பார்த்த பலன்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த நிறுவனங்கள் மீது காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்தபோது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தேசிய பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் காங்கிரஸ் கட்சி பேசி வருவதாகவும் அவர் கூறினார் உள்நாட்டில் நக்சவைட் அமைப்புகளுக்கு நிதி செல்வது பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த புள்ளி விவரங்களையும் திரு சும்பீத் பத்ரா வெளியிட்டார் இதனிடையே சத்தீஷ்கர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுவரும் திரு ராகுல்காந்தி ஜி எஸ் டி மற்றும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டிற்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஏழை எளிய மக்களிடமிருந்த பணத்தை பறித்துக்கொள்வதிலேயே மத்திய அரசு அக்கறை காட்டியதாக திரு ராகுல்காந்தி கூறினார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதபோன்ற எந்தவொரு திட்டமும் அரசிடம் இல்லையென்றும் அதிகளவில் தவறான தகவல்கள் பரவுவதாகவும் தெரிவித்தார் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு பொருளாதார முதலீட்டு கட்டமைப்பை உருவாக்குவது குறித்துதான் மத்திய அரசு விவாதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியஅரசின் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சரியான பாதையிலேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

நடைபெறும் ஃபின் டெக் உச்சிமாநாடு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பின்னர் கலந்துகொள்கிறார்

அண்டை நாடுகளுடன் நல்லுறவு பாராட்டும் நோக்கில் இருநாடுகளின் உறவை வலுப்படுத்தும் வகையில் பிரதமரின் பயணம் அமையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார்

மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள தியோவாலி ராணுவ தளவாட மையத்தில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத்தும் கலந்துகொண்டார் தெலுங்கு தேச கட்சித்தலைவரும் ஆந்திரப்பிரதேச மாநில முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு இன்று மாலை சென்னையில் திமுக தலைவர் திரு முகஸ்டாலினை சந்தித்து பேசவுள்ளார் திரு ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து சுமார் ஒரு மணிநேரம் பேச்சு நடத்த உள்ளார் அகில இந்திய அளவில் பிஜேபி க்கு மாற்றாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைக்க திரு சந்திரபாபு நாயுடு முயற்சி எடுத்துவரும் நிலையில் இச்சந்திப்பு நிகழ்கிறது சற்றமுன்னர் திரு சந்திரபாபு நாயுடு விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்தார் ஈரான் மீது அமெரிக்கா விதித்த தடையில் அளிக்கப்பட்டுள்ள விலக்குகள் குறித்து இந்தியா ஆய்வு செய்ததாகவும் அந்நாட்டிலிருந்து கச்சாஎண்ணெய்யை இந்தியா எவ்வித தடையுமின்றி இறக்குமதி செய்வதற்கு வழிவகை காணப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய்யை இறக்குமதி செய்து கொள்வதற்கு இந்தியாவுக்கு விலக்கு அளித்திருக்கும் அமெரிக்க அரசின் நடவடிக்கையை வரவேற்பதாகவும் கூறினார் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு தேவைக்காக ஈரானிலிருந்து அதிக அளவு கச்சாஎண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க அரசின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு பாதிப்பையும் எவ்வித ஏற்படுத்துவதில்லையென்றும் அவர் கூறினார் ஜப்பார் துறைமுகம் தொடர்பான பணிகளில் அமெரிக்க அரசு எவ்வித பொருளாதார தடையும் விதிக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜப்பார் துறைமுகம் மற்றும் அது தொடர்பாள ரயில்பாதை திட்டத்திற்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெளிவுப்படுத்தினார் ஜப்பார் துறைமுகம் ஆப்கானிஸ்தானின் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதில் அமெரிக்கா நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார்

எல் பி ஜி விநியோகஸ்தர்களுக்கான கமிஷன் தொகையை செலுத்துவதற்காக இந்த உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

மாற்றுத்திறனாளிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்திறமையை வளர்த்துக்கொள்வதற்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்று மத்திய சமூக நலத்துறை இணையமைச்சர் திரு கிரஷன்பால் குர்ஜர் தெரிவித்கள்ளார் புதுதில்லியில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கான தகவல் தொழில்நுட்ப சவால் பற்றிய கருத்தரங்கில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை இலகுவாக்குவதற்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஊக்கம் அளிக்கப்படும் என்றார்

இத்தகவலை வங்கியின் மேலாண் இயக்குனர் திருமதி பத்மஜா சுந்துரு தெரிவித்தார்

உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கயானாவில் இன்று இந்தியா நியூஸிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கும்